ஆசியபேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்கு இந்தியாவின் பிவிசிந்து சாய்னாநேவால் சமீர் வர்மாஆகியோர் தகுதிபெற்றுள்ளனர் ஐ பிஎல் கிரிக்கெட்டில் இன்றுபெங்களுரு பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன

நீதிபதிதிருஅருண்மிஸ்ரா தலைமையிலான இந்தபெஞ்ச் உச்சநீதிமன்றத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதுகுறித்தும் ஆராய்ந்துஅதற்குகாரணமானோர்கள் மீதுஉரியநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுபெஞ்ச் எச்சரித்துள்ளது நீதிபதிகள் திரு ஆர் எஃப் நாரிமன் திருதீபக் குப்தாஆகியோர் இடம்பெற்றுள்ள இந்தபெஞ்ச் புகார் மனுதாக்கல் செய்துள்ளவழக்கறிஞர் உத்சவ்சிங் பெய்ன்ஸ் தன்னிடமுள்ளகூடுதல் ஆதாரங்களுடன் வரும் திங்கட்கிழமைபிரமாணபத்திரம் தாக்கல் செய்யுமாறுஉத்தரவிட்டது மனுமீதானவிசாரணை நாளையும் தொடர்ந்துநடைபெறும் என்றுஉச்சநீதிமன்றபெஞ்ச் அறிவித்தது மக்களவைக்குநான்காம் கட்டதேர்தலுக்கானபிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

பிஜேபியின் மூத்ததலைவரும் பிரதருமானதிருநரேந்திரமோடி ஜார்கண்ட் மாநிலம் லோகார்தகாவில் இன்றுபொதுக்கூட்டத்தில் பேசினார் என்றபெயரில் மக்களைபிடிக்கும் முயற்சியில் சாதி முதம் தமதுதலைமையிலானஅரசுஈடுபடவில்லைஎன்றும் நலிவுற்றஒவ்வொரு இந்தியகுடிமகனுக்கும் நீதிகிடைக்கவேண்டும் என்றஅடிப்படையில் செயல்பட்டுவருவதாகவும் தெரிவித்தார்

பல்வேறுநாடுகளுக்கு இந்தியபிரதமர் என்றமுறையில் தாம் மேற்கொண்டஅரசமுறைபயணங்கள் நாட்டிற்கு ஆதரவைதிரட்டி ஆக்கப்பூர்வமான பலன்களை அளித்திருப்பதாகவும் திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டார் மேற்குவங்கத்தில் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறதேர்தல் ஆணையம் எடுத்துவரும் உறுதியானநடவடிக்கைகளைவரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பீஹார் மாநிலத்தில் பல்வேற இடங்களிலும் தேசிய ஜனநாயகக் கூட்டணித்தலைவர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகஎமதுபாட்னாசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

விவசாயிகள் மற்றும் வேளையில்லா இளைஞர்களுக்குபல்வேறுநலத்திட்டஉதவிகள் காங்கிரஸ் அரசில் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதிபிரியங்காகாந்தி ஃபதேபூரில் பேசுகையில் மத்தியில் தற்போதுள்ளதேசிய ஜனநாயகக் கூட்டணிமீதுபல்வேறுகுற்றச்சாட்டுகளைமுன்வைத்தார்

இதனிடையே ஆறாவதுகட்டமக்களவைத்தேர்தலுக்கானவேட்புமனுக்கள் பரிசீலனை இன்றுநடைபெற்றது வேட்புமனுக்களைதிரும்பப்பெறநாளைமறுநாள் கடைசிநாளாகும்

தில்லியின் வடமேற்குதொகுதியில் இருந்துமக்களவைக்குதோந்தெடுக்கப்பட்ட பிஜேபிஉறுப்பினர் டதித்ராஜ் இன்றுகாங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் தமகுகட்சியின் சார்பில் நடைபெறஉள்ளமக்களவைதேர்தலில் போட்டியிடவாய்ப்பு மறுக்கபட்டதைஅடுத்துஅவர் காங்கிரஸில் சேர்ந்துள்ளார் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திமுன்னிலையில் அவர் கட்சியில் இணைந்தார்

நியுசிலாந்தின் கிரைஸ் சர்ச்சில் முன்னர் நடத்தப்பட்டதாக்குதலைகுறிப்பிட்டு இந்ததாக்குதலைநடத்துவதற்கு இந்தஅமைப்பினர் துண்டிவிடப்பட்டிருப்பத்தெரியவந்தள்ளதுகவும் அவர் கூறினார்

கொழும்பு மற்றும் நாட்டின் பலபகுதிகளிலும் தொடர்ந்துபதற்றமானசூழ்நிலையேநிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பலதாக்குதல்களைதீவிரவாதிகள் நடத்தக்கூடும் என்றஅக்சத்தில் மக்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார் தெனிடையே காவல்குறையினர் பல்வேறு இடங்களில் பதுக்கிவைக்கப்பட்டிருந்தவெடிகுண்டுகளைசெயலிழக்கசெய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகட்டுக்குள் இருப்பதாகதெரிவித்துள்ளபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு யுவான் விஜயவர்த்தனே ஒரிருதினங்களில் இயல்புநிலைதிரும்பும் என்றார் தற்கொலைப்படைதாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மதஅடிப்படைவாதஅமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் முன்னதாகசிறுசம்பவங்களில் காவல்துறையினரால் அவர்கள் கைதுசெய்யப்பட்டிருப்பதுபதிவேடுகளில் தெரியவருவதாகவும் அமைச்சர் கூறினார்

டிவிட்டரில் இது தொடர்பாகசெய்திவெளியிட்டுள்ளஅவர் விசாமுடிவடைந்தநிலையில் அங்கு தங்கியிருப்பவர்களும் லிபியாவைவிட்டுவெளியேறமாறுஅவர் ஆலோசனைகூறியுள்ளார் லிபியாவிமானநிலையம் செயல்பாட்டில் உள்ளநிலையில் இந்தியர்கள் இந்தவாய்ப்பைப் பயன்படுத்திதாய்நாடுதிரும்புமாறுஅவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்தவாய்ப்புக்குபின்னா் அவா்கள் அங்கிருந்துவெளியேறமுடியாதசூழ்நிலைஏற்படும் என்றுஅவா் கூறியுள்ளார்

தேசிய புலனாய்வு முகமைகாவலில் வைத்துவிசாரிக்கஏதுவாக தில்லிசிறைக்குமாலிக்கை இடமாற்றம் செய்து கஷ்மீர் நீதிமன்றம் அனுமதிஅளித்திருந்தது

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது

ஆசியகுத்துச்சண்டைசாம்பியன் போட்டியின் அரையிறுதிஆட்டங்கள் நாளைநடைபெறஉள்ளன பாங்காக்கில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் அரையிறுதிஆட்டங்களில் இந்தியாவின் சார்பில் ஆடவர் பிரிவில் ஷிவதாபா தீபக் சிங் அமித் பங்கல் கவீந்தர் சிங் பிஸ்த் ஆஷிஷ்ஆஷிஷ் குமார்சதீஷ் குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் பிரவு அரையிறுதிஆட்டங்களில் நிக்கத் ஜரீன் மனிஷா சோனியாசாகல் சிம்ரன்ஜித் கவுர் பூஜா ராணிஅகியோர் கலந்துகொள்கின்றனர் அரையிறுதி இறதி பங்கேற்பதன் மூலம் இவர்கள் பதக்கங்கள் வெல்வதுஉறுதிசெய்யப்பட்டுள்ளது உலகடேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யன் மூன்றாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்